வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு அமைதியே அடிப்படைத் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழச்சியில் தெரிவித்துள்ளார்

பிரதமரின் அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி திட்டம் பொதுமக்களுக்கு அனைத்து வித சேவைகளும் கிடைக்க உறுதி செய்வதாக மத்திய இணை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார்

அண்டை மாநிலங்களிலிருந்து வரும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பு சிகிச்சை அளிக்கப்படும் என மாநில கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு

மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்றிரவு இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் மற்றும் இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய வீர வீராங்கணைகளை பிரதமர் பாராட்டினார் அவர்களின் போட்டி மனப்பான்மை ஸ்திரத்தன்மை ஆற்றல் போன்றவை தேசிய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று எடுத்துரைத்தார் மாற்றுத்திறனாளி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தில்லியைச் சேர்ந்த நாராயண் தாக்கூர் மற்றும் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற ஜுடோ விளையாட்டு வீராங்கணை தபாபிதேவி ஆகிய விளையாட்டு வீரர்களின் கருத்துக்களை பிரதமர் சிறப்பாக எடுத்துரைத்தார்

மேலும் அன்றைய தினம் குஜராத்தில் உலகிலேயே மிக உயரமான ஒருமைப்பாட்டிற்கான சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை திறந்து வைக்கப்பட இருப்பதாகவும் இது இந்தியாவின் மதிப்பை உலக அளவில் உயர்த்தும் என்று கூறினார்

நேற்று ராணுவக் காலாட்படை தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை எடுத்துரைத்த பிரதமர் நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் ஆற்றும் பணியை பாராட்ட வேண்டும் என்றார் தகவல் தொழில்நுட்பத்துறை சமூகப் பொறுப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் நான் அல்ல நாம் என்ற புதிய இணையதள பக்கத்தை தொடங்கி வைத்ததை பெருமைக்குரியது என்று கூறிய பிரதமர் சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற புதிய விஞ்ஞான துறைகள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இயற்கையுடன் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து உரையாற்றிய பிரதமர் மஹாராஷ்டிராவைச் சோ்ந்த கவுத் மற்றும் நீலகிரி தோடா மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறைக்கு பாராட்டு தெரிவித்தார்

நரேந்திரமோடி நாளை பங்கேற்கிறார்

முன்னதாக இன்று ஐப்பான் பிரதமர் ஷின் ஸோ அபே ஐ யமனாஷியில் சந்தித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேசினார் பின்னர் தனியார் ரோபோடிக்ஸ் நிறுவனத்தை பார்வையிட்ட பிறகு தொடர்ந்து அதிவிரைவு ரயிலில் இரு பிரதமர்களும் டோக்கியோவிற்கு பயணம் மேற்கொள்கிறார்கள்

இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று கத்தார் செல்லும் அவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளா் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசியலில் பொறுப்புத் தன்மையை உறுதி செய்வதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் விவாதங்கள் நடைபெறுவது ஜனநாயகத்திற்கு வலுசோக்கும் என்றும் இது நிர்வாகத்தின் பொறுப்புத் தன்மையை உயர்த்தும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் மதிக்கப்படும் என நம்புவதாக கூறிய அவர் அந்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்றார்

மகீந்த ராஜபக்டேவை பிரதமராக அதிபர் மைத்ரி பால சிறிசேனா அறிவித்தார் இதையடுத்து தனது பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் நிருபிப்பேன் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததை தொடர்ந்து நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது

தில்லி நகரின் வளர்ச்சிக்காக அதன் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அவர் பாடுபட்டதாகவும் அவரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளவதாகவும் பிரதமா் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார்

வருமுன் காப்போம் திட்டத்தின்கீழ் காய்ச்சல் பரவுவதை தடுக்க மருத்துவ முகாம்கள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார்

மேலும் நீட் தோ்வில் மத்திய அரசு கொண்டு வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர் தமிழகத்தின் புதிய பாடத்திட்டத்திற்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளதாக கூறினார்

ஆசிரியர் தகுதித் தேர்விற்கு விண்ணப்பங்கள் வழங்க பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ராதாகிரு்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள அரியனேந்தலில் ஆயுமான் பாரத் திட்டத்தின்கீழ் தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட நல வாழ்வு மையத்தை மத்திய நிதி மற்றும் சாலைப் போக்குவரத்துதுறை இணை அமைச்சர் திரு

பிரதமரின் ஆயுமான் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடுமுழுவதும் ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார்

இப்பயிற்சியில் சேர விரும்புவோர் அரியலூர் மாவட்டத்திலுள்ள இத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி